ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இந்த தொடக்க நிகழ்வின்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடுப்பூசி போடும் மொத்தம் உள்ள மூவாயிரத்து ஆறு மையங்களும் இணையவழியில் இணக்கப்படும்

முதல்கட்டமாக அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த சுகாதாரப் பணியாளர்கள் முன்னுரிமை பிரிவினராக தெரிவு செய்யப்பட்டு தடுப்பூசி போடப்படும்

இதற்கான ஏற்பாடுகளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜுவுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச்செயலர் திரு ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் கோவிட் தடுப்பூசியை விஞ்ஞான ரீதியாக அனுக வேண்டும் என்றும் அதனால் பக்கவிளைவுகள் ஏற்படாது என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார்

பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனுமதி அளித்தால் தாமும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக புதுக்கோட்டை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி போடுவதற்கான முன்னேற்பாடுகளை அமைச்சர் ஆய்வு செய்தார்

இன்றைய பேச்சுவார்த்தை சுமுகமான சூழ்நிலையில் நடைபெற்றதாகவும் விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாய சங்கங்கள் தங்களுக்கிடையே சாதரண முறையில் குழுக்கள் அமைத்து தங்களது கோரிக்கைகளை இறுதி செய்யலாம் என்றும் அவற்றை முறைபடியாக அரசுக்கு தெரிவித்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் வேளாண் அமைச்சர் தெரிவித்தார் தலைநகரில் கடும் குளிர் நிலவி வரும் சூழ்நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது வருத்துமளிப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

விவசாயிகள் இந்த சட்டங்கள் தொடர்பாக தெரிவித்த கோரிக்கைகளை பரிசீலித்து பிரச்ளைகளுக்கு தீர்வு கானும் நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவிடம் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்றம் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் புதிய தொழில்களுக்கான இந்தியா சா்வதேச உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இந்த இரண்டு நாள் உச்சிமாநாட்டை மத்திய தொழில் வாத்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் இந்த உச்சிமாநாட்டில் பிரதமா திரு நரேந்திரமோடி புதிய தொழில் நிறுவனங்களின் தொழில் முனைவோருடன் நாளை மாலை ஷாணொலி ஷாட்சி வாயலாக கலந்துரையாடவுள்ளார்

இந்திய ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது வேளாண் பணியில் உழவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது கால்நடைகள் அலங்கிக்கப்பட்டு அவற்றுக்கு மாலையிட்டு பொங்கல் படைத்து மியாதை செலுத்தப்பட்டது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தமிழர்களின் வீர விளையாட்டாள ஐல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞானதேசிகன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் திரு ஞானதேசிகன் மறைவுக்கு தெலங்காளா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் முதலமம்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மழையும் பெய்யக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் வருண் கபூர் ஆடவர் பிரிவிலும் சாமியா இமாத் ஃபாருகி மகளிர் பிரிவிலும் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளனர்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கேரளா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது